சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ஒரு கோடி ருபாயை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது

நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் தொகுதி மேம்பாட்டு நிதியான மூன்று கோடி ரூபாயில் கோடி இருந்து

அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் மருத்துவ சிகிச்சைகளுக்கான உபகரணங்கள் மற்றும்மருந்துகள் வாங்குவதற்கும் தடுப்பு நடவடிக்கைகளுக்கும் இந்த தொகை செலவிடப்படும் என்று கூறியுள்ளார்

எதிர்க்கட்சித் தலைவர் திரு

க ஸ்டாலின் விடுத்த டுவிட்டர் செய்தியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினா் கொடுத்த நிதினய அரசு நிர்வாகம் ஏற்க மறுத்ததாக கூறியுள்ளதை முதலமைச்சா் ஏற்க மறுத்துள்ளா் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியை சட்டமன்ற உறுப்பினர்களின் பரிந்துரையின்படி அவரது தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் தான் ஒதுக்கீடு செய்ய முடியும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார்

எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளாா் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ள அவர் கூட்டுப் பண்ணைய விவசாயிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் மற்றும் பழங்கள் தோட்டக்கலைத் துறை மூலம் இந்த வாகனங்கள் மூலம் விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளார் விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு பொதமக்களுக்கு விற்பனை செய்யும் விளை பொருட்களை வியாபாரிகள் தற்போது செலுத்தம் ஒரு சதவீத சந்தை கட்டணம் இம்மாத இறுதி வரை ரத்து செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் காய்கறிகள் மற்றும் பழங்களை குளிர்சாதன கிடங்குகளில் பாதகாப்பதற்கான கட்டணமும் முழுவதுமாக ரத்து செய்யப்படுவதாகக் அவர் தெரிவித்துள்ளார் விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைக்கு எடுத்துச் சென்று விற்பனை செய்வதில் சிரமங்கள் இருந்தால் தங்களது மாவட்ட வேளான் துணை இயக்குநரை அவசரனல தொலைபேசியில் எண்ணில் தொடர்புகொண்டு உதவி பெறலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் நோவல் கொரோனா வைரஸ் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டியுள்ளதால் தொழிலதிபர்கள் அரசு சாரா நிறுவனங்கள் நன்கொடையாளர்கள் மற்றும் தமிழக மக்கள் பொது காராளமாக முதலமைச்சின் நிதிக்கு வழங்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள இந்தியன் ஒவர்சீஸ் வங்கி கிளைக்கு இசிஎஸ்

மின்னு பரிவர்த்தனை செய்ய முடியாதவர்கள் குறுக்கு கோடிட்ட காசோலை அல்லது வங்கி வரைவோலை மூலமாக கொரோனா நிவாரணத்திற்கான முதலமைச்சர் பொது நிவாரண நிதி என்று குறிப்பிட்டு செலுத்தலாம் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார் பெறப்படும் அனைத்து நன்கொடைகளுக்கும் உரிய ரசீதுகள் அனுப்பி வைக்கப்படும் என்றும் எளவே இதற்கான விவரங்களை நன்கொடை அளிக்கும் போது குறிப்பிடுமாறும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளாா்

கடந்த நான்கு நாட்களில் அதிகளவு நிதியை வழங்கியுள்ள நிறுவனங்கள் மற்றும் தன்னா்வ அமைப்புகளின் பெயர்களை முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பட்டியலிட்டுள்ளார்

பீலா ராஜேஷ் தெரிவித்துள்ளார்

பிரதமரின் ஏழை மக்களுக்கான நிதியுதவி திட்டத்தின் கீழ் அளிக்கப்படும் உதவிகள் சம்பந்தப்பட்ட பயனாளிகளுக்கு தங்கு தடையின்றி சென்றடவதை உறுதி செய்ய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் அத்தியாவசியப் மருந்துப் பொருட்கள் உபகரணங்கள் போன்றவற்றை குறித்த நேரத்தில் தயாரித்து வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இப்பனிகள் அனைத்தும் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

இதன் ஒரு பகுதியாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு மருந்துகளை பரிந்துரைப்பதற்கும் ஆலோசனை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன்படி மருத்துவர்கள் தொலைபேசி குறுஞ்செய்தி காணொலி மற்றும் மின் அஞ்சல் வாயிலாக மருந்துகளை பரிந்துரைப்பதற்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது

வேலூரில் தனிமைப்படுத்தப் பட்டவாக்ளுக்கும் இந்த வசதியை பயன்படுத்தி மருத்துவர்களால் ஆலோசனை வழங்கப்பட்டு வருகிறது

தங்கமணி இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அளைவரும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் அமைப்புசாரா தொழிலாளா்களாக பதிவு செய்து கொண்ட மற்றம் இதுவரை பதிவு செய்யாத அனைத்து தொழிலாளர்களும் ஊரடங்கு காலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதால் அவர்களுக்கான நிவாரணத்தை வழங்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழகத்தில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்தன